மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாமின் பிறந்த தினத்தையொட்டி இன்று நாடு முழுவதும் அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரியில் நிதிச் செலவு கணக்கு குறித்த ஆய்வுக்கூட்டம் முதலமைச்சர் திரு நாராயணசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ள முகக் கவசம் கட்டாயம் அணியவேண்டும் என்று ஜிப்மர் மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் ராகேஷ் அகர்வால் வலியுறுத்தி உள்ளார்

இனி இதன் மூலம் ஸ்ரீநகரிலிருந்து டிராஸ் மற்றும் கார்கில் பகுதி வழியாக லே பகுதிக்கு அனைத்து பருவ காலங்களிலும் செல்ல முடியும்

இந்த சுரங்கப்பணிக்கான பாறைகளை தகர்க்கும் பணிகள் இன்று துவக்கப்பட்டுள்ளன இதையடுத்து காஷ்மீர் மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது அகில இந்திய வானொலி செய்தியாளர் தெரிவித்துள்ளார்

ரயில் நிலையங்களுக்கு வரும் பயணிகள் கட்டாயம் தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் மேலும் சுவாசக் கோளாறு உடையவர்கள் அதற்கேற்ற உபகரணங்கள் மற்றும் மருந்துப் பொருட்களை வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தி உள்ளது

மேலும் ரயில் நிலையங்களில் எச்சில் துப்புவதோ சுகாதாரமற்ற சூழ்நிலையை உருவாக்குவேதா முகக் கவசம் இல்லாமல் வருவதோ கூடாது என்று ரயில்வே பாதுகாப்புப் படை அறிவுறுத்தி உள்ளது சர்வதேச அளவில் உயிர்காக்கும் மருந்துகள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா சிறந்த விளங்குவதாக மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார்

மேலும் இந்தியாவின் மருந்து பொருட்கள் உற்பத்தித்துறையில் முதலீடு செய்ய முதலீட்டாளர்கள் முன்வரவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

அப்துல் கலாமின் பிறந்த தினத்தையாட்டி இன்று நாடு முழுவதும் அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர் மாளிகையில் வைக்கப்பட்டிருந்த அப்துல் கலாமின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு எளிமை மற்றும் அறிவுச் செறிவின் உச்சம் அப்துல் கலாம் என்று தமது டிவிட்டர் செய்தியில் பாராட்டுத் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவராகவும் தேச வளர்ச்சியில் ஒரு விஞ்ஞானியாகவும் டாக்டர் கலாம் மேற்கொண்ட செயல்பாடுகளை நாடு ஒருபோதும் மறக்காது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தகவல் மற்றும் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் மற்றும் தலைவர்கள் டாக்டர் கலாமுக்கு தங்களது மரியாதையை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி தலைமைச் செயலக கூட்டரங்கில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி தலைமையில் அமைச்சர்கள் துறைச்செயலர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்ட ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி செலவு கணக்கு குறித்து ஆய்வு செய்யப்பட்டது துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மற்றும் திட்டங்களுக்காக செலவழிக்கப்பட்ட தொகை குறித்து துறைச் செயலர்கள் கூட்டத்தில் எடுத்துக் கூறினர்

மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரி மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்துள்ளனர் கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முகக் கவசம் கட்டாயம் அணியவேண்டும் என்றும் தனிநபர் இடைவெளியை அவசியம் பின்பற்ற வேண்டும் என்றும் ஜிப்மர் மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் ராகேஷ் அகர்வால் வலியுறுத்தி உள்ளார்

இக்கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் நில அபகரிப்பு தொடர்பான புகார்கள் வந்தால் எந்தவித பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார்

மேலும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அந்தந்தப் பகுதிகளைச் சேர்ந்த காவல் கண்காணிப்பாளர்கள் காவல்நிலைய அதிகாரிகள் தாசில்தார் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழு வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் புதுச்சேரி தாலுகா சார்ந்த புகார்களையும் புதன்கிழமைகளில் உழவர்கரை தாலுகா வியாழக்கிழமைகளில் வில்லியனூர் தாலுகா மற்றும் வெள்ளிக்கிமைகளில் பாகூர் தாலுகாவைச் சேர்ந்த புகார்களை விசாரணை செய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கொரோனா நிலவரம் காரணமாக கடந்த மார்ச் மாதம் மூடப்பட்ட திரையரங்குகள் இன்று திறக்கப்பட்டன மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி திரையரங்குகள் திறக்கப்பட்டுள்ளன

புதுச்சேரியில் ஆயுஷ்மான் பாரத் சுகாதாரத் திட்டத்தை விரைவில் செயல்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் உறுதியளித்துள்ளார் என்று புதுச்சேரி பாஜக மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சாமிநாதன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படாமல் இருப்பதை அமைச்சரை டெல்லியில் நேரில் சந்தித்து எடுத்துக் கூறியதாகவும் இத்திட்டம் விரைவில் புதுச்சேரியில் முழு வீச்சில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார்

இந்திய தலைமைத் தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறை காலாண்டு ஆய்வுக்காக இன்று திறக்கப்பட்டது காரைக்கால் மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு அர்ஜூன் ஷர்மா மற்றும் பதிவு அதிகாரி திரு ஆதர்ஷ் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் ஆகியோர் முன்னிலையில் வாக்கு பதிவு எந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டது